நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழையும் தாய்நாட்டையும் இரு கண்களாகக் கருதிய மகாகவி சுப்ரமணிய பாரதியா ரிடம் இருந்து இளைஞர்கள் துணிச்சலைக் கற்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாரதியார் பிறந்த நாளான இன்று பாரதி கலாச்சார மையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் புதுமைகளைப் படைப்பதில் உலகமே எதிர்த்தாலும் அச்சமில்லை என்னும் பாரதியாரின் உணர்வை இளைஞர்கள் கொடர்ந்து பின்பற்றினால் நாட்டிற்கும் உலகிற்கும் அற்புதங்களை வழங்க முடியும் என்றார் சமூக ஏற்றத் தாழ்வுகளைக் களையாத அரசியல் சுதந்திரத்தால் பயனில்லை என்பதே பாரதியாரின் கருத்து என்றும் அதன் படியே இனி ஒரு விதி செய்வோம் என்ற பாரதி வரிகளுக்கு ஏற்ப ஏழைகள் நலிவடைந்த பிரிவினர் உட்பட அனைவருக்கும் அதிகாரம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் முத்ரா போன்ற அரசின் திட்டங்களால் பெண்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உள்ளவர்களாக மேம்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பாரதியார் பற்றிய ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் மூத்த அறிஞர் திரு சீனி விஸ்வநாத னுக்கு பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது நடப்பு ஆண்டிற்கான பாரதி விருதை வழங்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உஸ்பெக்கிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மீர்ஜியோ யேஷ டன் மெய்நிகர் முறையில் உச்சி மாநாடு நடத்தினார் இருதரப்பு உறவுகள் குறித்தும் கொரோனாவிற்கு பிந்தைய ஒத்துழைப்பு குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப் பட்டது பழங்காலத்தில் இருந்தே தொடர்பில் உள்ள வளமான இரண்டு கலாச்சாரங்களான இந்தியாவிற்கும் உஸ்பெக்கிஸ்தா னுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இந்தியா விரும்புவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் கொரோனா பிரச்சனையை சமாளிப்பதில் இந்தியா வழங்கிய உதவிகளுக்கு உஸ்பெக்கிஸ்தான் அதிபர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதித் திட்டப் பயனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பற்றிய சமூக பொருளாதார விவரங்களை சேகரிக்கும் பணிகளை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்புற விவகாரங்கள் துறைச் செயலர் திரு துர்கா சங்கர் பிரசாத் இன்று தொடக்கிவைத்தார் இந்த விவரங்களின் அடிப்படையில் மக்களின் சமூகப் பொருளாதார மேம்பாட்டிற்கான பல்வேறு திட்டப் பலன்கள் தகுதிக்கேற்ப சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

புதுச்சேரியில் பல்வேறு துறைகள் தொடர்பான நீதிமன்ற வழக்குகளில் இதுவரை எட்டப்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து தகவல் அளிக்க சட்டத்துறைச் செயலருக்கு துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி உத்தரவிட்டுள்ளார் சட்டத்துறைச் செயலருடன் நடத்திய ஆலோசனையின் போது பணி நிலைமை தொடர்பாக நிலுவையில் உள்ள பிரச்சனைகளைத் தீர்க்கவும் துணைநிலை ஆளுனர் அறிவுறுத்தினார் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் திரு நாராயணசாமி பாரதியார் குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தற்போது நடைபெற்று வரும் சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக வாக்காளர் பதிவு மற்றும் திருத்தம் பற்றிய விண்ணப்பங்களை பொதுமக்கள் சமர்ப்பிக்க நாளை சனி மற்றும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக் கிழமை அனைத்து வாக்குச் சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது பொதுமக்கள் இந்த வாய்ப்பைப் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப் படுவதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுர்பீர் சிங் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பூர்வா கர்க் இன்று கல்லூரி முதல்வர்களுடன் காணொளி காட்சி மூலம் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்

புதுச்சேரி பிராந்தியத்தில் தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் பார்வையாளராக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவேஷ் சிங் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து கள ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார் உழவர்கரை மங்கலம் மற்றும் வில்லியனூர் தொகுதிகளில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்திற்கும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான் குமார் அண்மையில் பிஜேபி மேலிடப் பொறுப்பாளர் திரு திர்மல்குமார் சுரானா வை சந்தித்ததற்கு வருமானவரி சோதனைகளில் இருந்து தப்புவதே நோக்கம் என்று பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஜான்குமார் சுரானா சந்திப்பு குறித்து காங்கிரஸ் மேலிடத்திற்கு தெரிவிக்கப் பட்டுள்ளதாகவும் மேலிட உத்தரவின் படி பிரதேச காங்கிரஸ் செயல்படும் என்றும் கூறினார்

ஜான்குமா ரின் செயல்பாடுகள் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி இல்லை என்றும் நல்ல வாய்ப்புக்களை திரு ஜான்குமார் இழக்கிறார் என்பதே வருந்தத் தக்கதே என்றும் திரு

வி சுப்ரமணியன் கூறியுள்ளார்

ஜான்குமா ரின் கோரிக்கைகள் இன்னும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பரிசீலனையில்தான் இருப்பதால் திரு ஜான்குமார் தமது உத்தேசங்களை மறுஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்